தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் மதுக்கடைகளை திறக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புத்த பூர்ணிமா உலக நாடுகளுக்கு உதவ இந்தியா எப்போதுமே பாடுபட்டு வந்திருப்பதாகவும் இனியும் இதே நிலை தொடரும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று புத்த பூர்ணிமா தினத்தை ஒட்டி கொரோனா போராளிகளை கௌரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன் லைன் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சேவை மற்றும் அர்ப்பணிப்பின் மறுபெயரே புத்தர் என்றும் கொரோனா ஆபத்தில் இருந்து ஒவ்வொரு இந்தியரையும் காப்பாற்ற முயலும் அதேவேளை உலக அளவிலான பொறுப்புகளையும் இந்தியா வருவதாகவும் கூறினார்

எந்த ஒரு பிரச்சனையிலும் களைத்துப் போய் நின்றுவிடுவது தீர்வாகாது என்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடி கொரோனா பெருந்தொற்றை தோற்கடிப்போம் என்றும் அவர் கூறினார் மோடி ஆந்திரா ஆந்திர மாநிலம் விசாகப் பட்டிணத்தில் உள்ள ரசாயனத் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வாயுக் கசிவினால் உருவாகி உள்ள நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன் மோகன் ரெட்டியை தொடர்பு கொண்டு பேசினார் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் உறுதி அளித்தார் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரிகளையும் பிரதமர் தொடர்பு கொண்டு பேசி நிலவரங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் நிலவரங்கள் குறித்து பிரதமர் நடத்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு ஆந்திர ஆளுநர் திரு பிஸ்வ பூஷன் ஹரிச்சந்திரன் உள்ளிட்டோர் வாயுக் கசிவு சம்பவம் குறித்து துயரம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மத்திய அரசுக்கும் ஆந்திர அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது

சுமார் ஆயிரம் பேர் கண் எரிச்சல் மூச்சுத் திணறல் மற்றும் வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டனர்

தற்போது நிலைமைகள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் வாயுக் கசிவு மிக குறைந்து இருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குனர் திரு எஸ் என் பிரதான் இன்று பிற்பகல் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வாயுக் கசிவு முற்றிலுமாக அடைக்கப்படும் வரை பேரிடர் மீட்பு படையினர் அப்பகுதியில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் நிலைமைகளை சமாளிக்க பாதிக்கப்பட்ட திரட்டப்படுவதாகவும்புனேயில் இருந்து ரசாயன மற்றும் கதிரியக்க நிபுணர்கள் அப்பகுதிக்கு அனுப்பப் படுவதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி வாயுக் கசிவு ஏற்பட்ட நேரில் சென்று நிலவரங்களை பார்வையிட்டார் பகுதிக்கு மருத்துவமனைகளுக்கும் அவர் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் இந்தியர் மீட்பு வெளிநாடுகளில் சிக்கி உள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வரவும் இந்தியாவில் சிக்கி உள்ளவர்கள் அவசர காரணங்களுக்காக வெளிநாடு செல்ல விரும்பினால் அனுமதிக்கவும் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது

கொரோனா அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே விமானத்தில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் பயணத்தின் போது சமூக இடைவெளி மற்றும் சுகாதார நடைமுறைகளை இவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயணிகள் அனைவருக்கும் ஆரோக்ய சேது மொபைல் செயலி கட்டாயமாக்கப் பட்டுள்ளது இந்தியாவில் சிக்கி இருப்பவர்களில் அவசர காரணங்களுக்காக வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ஜிப்மர் மருத்துவர்கள் அந்த இளைஞரை தனிமையில் இருக்குமாறு பணித்த போதிலும் அவர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து பரிசோதனை செய்து கொண்டதில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் அந்த நபருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டுபிடிக்க தமிழக சுகாதார துறை அதிகாரிகளை தாங்கள் உஷார்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார்

மல்லாடி சேர்க்கை சுகாதாரத் துறைச் செயலர் திரு பிரசாந்த் குமார் பாண்டா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் மக்கள் அனைவரும் ஆரோக்ய சேது மொபைல் செயலியை பதிவிறக்ககம் செய்து கொள்ள வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார் வெளிமாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடியவர்களை அவர்களின் செல்போன்களை வைத்துக் கண்டுபிடித்து உடனுக்குடன் தடுப்பதற்கான ஜியோ பென்சிங் வசதிகளை எல்லைப் பகுதிகளில் போலீசார் பயன்படுத்த வேண்டும் என்று சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் கேட்டுக் கொண்டார்